சென்னை இம்பால் மற்றும் ராஞ்சி ஆகிய இடங்களில் தேசிய பாதுகாப்பு முகமையின் கிளைகள் கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ளது

பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இதற்காள முடிவு மேற்கொள்ளப்பட்டது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விற்பனை யாளர்களிடமிருந்து இவற்றை கொள்முதல் செய்து கொள்ளலாம்

சென்னை இம்பால் மற்றும் ராஞ்சி ஆகிய இடங்களில் தேசிய பாதுகாப்பு முகமையின் கிளைகள் கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத செயல்களை முறியடிப்பதற்காக புதிய கிளைகள் உருவாக்கப்படுகிறது தேசிய பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் மற்றும் பயங்கரவாத வழக்குகளை விசாரிக்கவும் இந்த முகமை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை ஒன்பது இடங்களில் தேசிய பாதுகாப்பு முகமை அலுவகங்கள் செயல்பட்டு வருகின்றன

குறைந்த பட்ச ஆதரவு விலையை விட சந்தையில் விலை குறைவாக இருந்தால் அதற்கு அரகின் குறைந்த பட்ச ஆதரவு விலை அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

நாட்டில் டிஏபி மற்றும் என் பி கே உரங்களின் அதிக பட்ச சில்லரை விலையை உயர்த்துவதற்கு திட்டமில்லை என்று இந்திய விவசாயிகளின் உரங்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் உரங்கள் கச்சா பொருட்களின் விலை அதிகரித்தள்ளதாக இப்கோ நிர்வாக இயக்குநர் யூ எஸ் அவஸ்தி தெரிவித்துள்ளார் இருந்தாலும் விவசாயிகளின் நலனைக் கருத்தில் கொண்டு இதன் விலை உயர்த்தப்படாது என்று அவர் கூறினார் ரபீ பருவத்தில் சாகுபடி பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகவே விலையுயர்வு அறிவிக்கப்படாமல் உள்ளதாக அவர் தெரிவித்தார்

இதனால் குறைந்த பட்ச ஆதரவு விலை விவசாயிகளுக்குக் கிடைக்கும் மத்திய தொகுப்பிற்கான உணவு தானியங்கள் கொள்முதல் அம்சங்கள் சமச்சீராக இருக்க வேண்டும் என்று மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத் துறை அறிவுறுத்தியுள்ளது விவசாயிகள் சமச்சீர் விலை நிர்ணயம் குறித்து அறிவதற்கு அந்தந்த மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூளியன் பிரதேசங்களில் இந்திய உணவுக் கழகம் கொள்முதல் செய்வதற்கு சமக்சீர் அம்சங்கள் பின்பற்றப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்வதற்கும் அவர்களுக்கான குறைந்த பட்ச ஆதரவு விலை கிடைக்கவும் இந்திய உணவுக் கழகம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலை நேற்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கேபி அன்பழகன் வெளியிட்டார்

ரயில் போக்குவரத்து மற்றும் ரயில்கள் இயக்க நேரம் குறித்த தகவல்கள் அடங்கிய தொகுப்பை மேற்கு ரயில்வே பிரிவு வெளியிட்டுள்ளது விரைவில் இத்தகைய தொகுப்பை அனைத்து ரயில்வே பிரிவுகளும் வெளியிடும் என்று ரயில்வே ப நிர்வாகம் தெரிவித்துள்ளது டிஜிட்டல் முறையில் ரயில்கள் இயக்கம் தொழிற்சாலை நிலவரங்கள் போக்குவரத்து விவரங்கள் கொள் முதல் நடைமுறைகள் போன்ற விவரங்கள் இந்த தொகுப்பில் அடங்கும் இது வரை பதிவு புத்தகங்களில் இடம் பெற்ற குறிப்புகள் அனைத்தும் இனி டிஜிட்டல் முறையில் சேகரித்து வைக்கப்பட்டுப் பயன்படுத்தப்படும் பொருளாதார சிக்கனத்தைக் கடைபிடிக்கவும் திறமையான நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது பசுமை திட்டப் பங்காளராக இந்தியாவும் டென்மார்க்கும் கூட்டு ஒத்துழைப்பு திட்டங்களை செயல்படுத்த முடிவு செய்துள்ளன பசுமை வழிப் பயன்பாடுகளை ஊக்குவிப்பது தொடர்பான திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அரசியல் பொருளாதார உறவுகளை பலப்படுத்துவதற்கு இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன பாரீஸ் உடன்பாடு மற்றும் ஐ நா அமைப்பின் நிலைத்த வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளவும் இதில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இரு நாடுகளுக்கும் இடையே உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது பிரதமர் திரு

கோவிட் தொற்று காலத்தில் உலகெங்கும் ஏற்பட்டுள்ள சவாவான சூழ்நிலைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர் பருவநிலை மாற்றத்தால் கமுதாயம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரிசெய்தல் போன்றவை குறித்து இக் கூட்டத்தில் பேசப்பட்டது இதனையடுத்து இரு தலைவர்களும் கூட்டு அறிக்கை வெளியிட்டனர் பகமை எரிசக்தி பயன்பாட்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பருவநிலை மாற்றம் போன்றவற்றில் நத்துழைப்ப திட்டங்களை மேற்கொள்ளுதல் பாரீஸ் உடன்பாட்டை செயல்படுத்துவதில் இலக்குகளை நிர்ணயித்து அவற்றில் கூட்டாக முன்னேற்றம் காணுதல் பசுமை வழி தொழில் நட்பத்தை முன்னிறத்திய வர்த்தகம் கப்பல் போக்குவரத்து போன்றவற்றை மேறகொள்ளுவதுடன் அரசு மற்றும் கல்வி நிறுவனங்களுடன் கூட்டாக பணியாற்றுவது என இரு நாடுகளும் உறுதியளித்தன பசுமை தொழில்நுட்பத்தில் அரசு மற்றம் தனியார் நிறுவனங்களுடன் ஒத்துழைக்கவும் முடிவு செய்யப்பட்டது வேளாண் தொடர்பான ஆராய்ச்சி உணவு பதனிடுதல் உணவு பாதுகாப்பு கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளம் போன்ற்றில் முதலீடுகளை மேற்கொள்ளவும் உறுதி செய்யப்பட்டது க்காதார துறையில் கூடுதல் ஒத்துழழப்பு திட்டங்களை மேற்கொள்ளவும் தொற்று நோய்கள் தடுப்பு மருந்துகள் உற்பத்தி போன்றவை தொடர்பாகவும் ஒத்துழைக்க முடிவு செய்யப்பட்டது இந்திய தொலைத்தொடர்பு முகமையின் தலைவராக மூத்த று ஏ எஸ் அதிகாரி டாக்டர் பி டி வகேலா நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய அமைச்சரவை நியமனக் குழு இதற்கான நியமனத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது

புதியதாக நியமிக்கப்பட்ட திருவகேலா இந்தப் பதவியை அடுத்த மூன்றாண்டுகள் வகிப்பார் தபாயில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குப்பர் ஒவரில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது டாஸ் வென்ற மும்பை அணி பெங்களூரு அணியை முதலில் விளையாட பணித்தது